நாடாளுமன்றத்தில் எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்க அரசு தயார் என்று பிரதமர் திரு

சீனா வில் இருந்து கேரளா திரும்பிய ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு வை தகுதி நீக்கம் செய்யக்கோரி காங்கிரஸ் எம் எல் ஏ க்கள் பேரவைத் தலைவரிடம் மனு கொடுத்துள்ளனர் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது கூட்டத்தொடரின் முதல்நாளில் இரு அவைகளின் கலப்புக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்ற இருக்கிறார்

பட்ஜெட் கூட்டத் தொடரை ஒட்டி மத்திய அரசு இன்று புதுடில்லி யில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றை நடத்தியது பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு குலாம்நபி ஆசாத் திரு ஆனந்த் ஷர்மா திரணமூல் காங்கிரசைச் சேர்ந்த திரு டெரக் ஓ ப்ரியன் தேசியவாத காங்கிரசைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சூலே லோக் ஜனசக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

குடியுரிமை திருத்தச் சட்டத்தினால் எவருக்கும் குடியுரிமை பறிபோகாது என்பதால் எவரும் தெருவில் இறங்கி போராட வேண்டாம் என பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சரும் கேட்டுக் கொண்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி மேலும் கூறினார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு இன்று புதுடில்லி யில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை முடித்து வைத்துப் பேசிய அவர் நாட்டின் நடப்பு பொருளாதார நிலவரங்கள் குறித்து நாடாளுமன்றக் கூட்டத்தொடரில் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டுமென உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள ஆலோசனையை தாம் வரவேற்பதாகவும் உலகப் பொருளாதார நிலவரங்களால் நாம் எப்படி பயன்பெறலாம் என்பதை உறுப்பினர்கள் ஆராய வேண்டும் என்ற கூறினார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் அஸ்ஸாமில் உள்ள இதர சமூகத்தினரின் நலன்களும் இதனால் பாதுகாக்கப்படும் என்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவுகளில் அவர் கூறியுள்ளார்

சரபானந்த சோனோவால் முன்னிலையில் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்தனர்

சோனோவால் உறுதியளித்தார் டெல்லி சட்டமன்றத் தேர்தலில் பாரதிய ஜனதா வைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் திரு

பிரச்சாரத்தின் போது சரச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதற்காக பாரதிய ஜனதாவின் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் இருந்து இவர்கள் இருவரையும் நீக்க நேற்றே ஆணையம் உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது சீனா விலிருந்து கேரளா திரும்பிய மாணவர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது சீனா வின் லூஹான் பல்கலைக்கழகத்தில் பயிலும் அவர் தற்போது மருத்துவமனையில் தனி வார்டில் வைக்கப் பட்டுள்ளதாகவும் மருத்துவ கண்காணிப்பில் உள்ள அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது

தலைமைச் செயலர் திரு அண்டோனியோ குட்டரேஸ் இந்தியா வைச் சேர்ந்த திருமதி கீதா சபர்வா லை தாய்லாந்து நாட்டிற்கான உள்ளுறை ஒருங்கிணைப்பாளராக நியமித்துள்ளார் எந்த ஒரு நாட்டிலும் ஐ

கீதா சபர்வால் என்பதும் குறிப்பிடத்தக்கது வன்முறையை ஊக்குவிப்போரிடம் இருந்து இளைஞர்கள் தள்ளி நிற்க வேண்டுமென குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் புதுடில்லி யில் குடியரசு தின அணிவகுப்பு முகாமில் கலந்து என் எஸ் எஸ்

நாட்டில் வன்முறை மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்த சில சக்திகள் முயலுவதாகவும் பொது சொத்துக்களை சேதப் படுத்தினால் தங்களின் சொந்த எதிர்காலம்தான் பாழாகும் என்பதை இளைஞர்கள் புரிந்துகொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார்

தனவேலு வை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அமைச்சரும் பிரதேச காங்கிரஸ் தலைவருமான திரு நமச்சிவாயம் அரசுக் கொறடா திரு அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ க்கள் இன்று பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து விடம் மனு கொடுத்துள்ளனர் பின்னர் திரு

தனவேலு அப்போது முதலே கட்சிக்கும் அரசுக்கும் எதிரான செயல்பாடுகளில்தான் ஈடுபட்டு வருவதாகக் கூறினார் காங்கிரஸ் அரசைக் கவிழ்க்கும் நோக்கத்துடன் திரு தனவேலு எதிர்கட்சிகளுடன் கைகோர்த்தால் அரசுக்கொறடா என்ற முறையில் அவரது தகுதி நீக்கத்தை தாம் கோரியிருப்பதாக திரு அனந்தராமன் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தமது சொந்தக் கட்சி அல்லது அரசுக்கு எதிராகப் பேசினாலும் கட்சித்தாவல் தடைச்சட்டம் பொருந்தும் என்று அவர் குறிப்பிட்டார்

தனவேலு போதிய ஆதாரங்களுடன் குற்றச் சாட்டுகளை நிரூபித்தால் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ராஜிநாமா செய்யத் தயார் என்றும் அவர் கூறினார் தனவேலு வை நீக்குவதால் அரசுக்கு எந்த ஆபத்தும் இராது என்று பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் கூறினார் காங்கிரஸ் எம்எல்ஏ க்களின் கடிதம் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து தெரிவித்தார் இன்று தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையிலுள்ள அவரது திருவுருவச்சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி மாலையணிவித்து மரியாதை செலுத்தினார் காங்கிரஸ் கட்சி சார்பில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அமைதிப்பேரணியும் நடைபெற்றது பேரணியில் அமைச்சர் திரு நமசிவாயம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் உட்பட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்துகொண்டனர் முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலையணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது

குடியுரிமை திருத்தச் சட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த மாட்டோம் என சட்டமன்றத்தின் அடுத்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது சிபிஎம் மாநிலச் செயலர் திரு ஆர் ராஜங்கம் தலைமையிலான அக்கட்சியின் பிரதிநிதிக் குழு ஒன்று இது குறித்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி யிடம் மனு கொடுத்துள்ளது கேரளா மேற்கு வங்கம் மஹாராஷ்டிரா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் அமலாக்கத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை மேற்கொண்டு இருப்பதையும் கேரள அரசு இது தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தை அனுகியிருப்பதையும் இக்குழுவினர் சுட்டிக் காட்டியுள்ளனர் புதுச்சேரியில் பல்வேறு அரசுத் துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பக் கோரி பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இன்று சட்டப்பேரவை நோக்கி அமைதி ஊர்வலம் நடத்தினர் தலைமைத் தபால் நிலையம் அருகே போலீசார் இவர்களைத் தடுத்து நிறுத்திய நிலையில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இளைஞர்களை அந்த இடத்திற்கே வந்து சந்தித்துப் பேசினார்

மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான சட்டங்கள் மற்றும் இதர சட்டங்களின் அமலாக்கத்தில் மக்கள் பிரதிநிதிகள் குறுக்கிடக் கூடாது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார்

புதுச்சேரியில் இரு சக்கர வாகன ஓட்டிகள் ஏன் ஹெல்மெட் அணிவதில்லை என்று சுற்றுலாப் பயணிகள் அனைவருமே கேட்பதாகவும் முதலமைச்சரிடம் கேளுங்கள் என்பதே இதற்கு தமது பதில் என்றும் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடில்லி யில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் தை சந்தித்து ஏனா மில் வெள்ளத்தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் துணைநிலை ஆளுனரின் ஒப்புதல் கிடைக்காமல் தாமதமாகி இருப்பதால் மாநில அரசை சம்பந்தப் படுத்தாமல் மத்திய அரசே இத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார் மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு

நாடாளுமன்றத்தில் எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்க அரசு தயார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சீனா வில் இருந்து கேரளா திரும்பிய ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு வை தகுதி நீக்கம் செய்யக்கோரி காங்கிரஸ் எம் எல் ஏ க்கள் பேரவைத் தலைவரிடம் மனு கொடுத்துள்ளனர்